உலகளாவிய இந்திய சமூகத்தினர் அளப்பரிய பணிகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத்துணை தலைவர் திரு

இதனையடுத்து பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர் ஹரியானா ரோஹ்டக்கில் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு

ஹிமாச்சல் பிரதேசம் மாண்டி பஞ்சாப் ஹோஷியார்பூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் உரையாற்றுகிறார்

சண்டிகரில் இன்று தேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இக்காரணத்தால் திரு

சாந்தா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய அவர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியோடு நம் நாடு வேகமாக நவீனமயமாக மாறிவருவதாக எடுத்துரைத்த அவர் நாட்டின் கட்டமைப்பில் ஜனநாயகம் இளைய சமூகத்தினரை கொண்ட மக்கள் தொகை உள்ளிட்டவற்றோடு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார்

உலகளவில் முதலீட்டிற்கு சிறந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதாக அவர் எடுத்துரைத்தார்

வாக்குச்சாவடிகள் அமைத்தல் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்தல் தொடர்பான பணிகளை தொடங்குவதற்கான விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன மாவட்டம் ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக வாக்குச்சாவடிகள் அமைப்பது தொடர்பான அனைத்து தயார் நிலைகள் பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதுதொடர்பான கோரிக்கையின் மீது இன்று பதில் அளித்த தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு சமரச நடவடிக்கைகளை மேற்கொள்ள கால நீட்டிப்பு கோரி மத்தியஸ்த குழு விடுத்த வேண்டுகோளையடுத்து இந்நடவடிக்கை என்று தெரிவித்தது

ம் ம் ம் ம உதகை கோடை சீசனையொட்டி உதகை வரும் சுற்றுலா பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தங்கும் விடுதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் பொலிவூட்டப்பட்டு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை நடைமுறையில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை உதகைக்கு எடுத்து வருவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

பறவைகளை பாதுகாப்போம் பிளாஸ்டிக் மாசுக்கு நாமே தீர்வு என்பதே இந்தாண்டிற்கான கருப்பொருளாகும்

இம்மருத்துவமனையின் அனைத்து துறை அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் இவ்வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இதில் வெற்றிபெறும் அணி நாளை மறுநாள் ஹைதராபாத்தில் நடைபெறும் இறுதிப்போட்டியில் மும்பை இண்டியன்சுடன் மோத உள்ளது